பேரவையில் அறிவித்தார்

கட்டித்தரப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

போராட்டத்தை கைவிட தயாராக இருப்பதாக அஇஅதிமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் திரு தம்பிதுரை தெரிவித்துள்ளார்

திருத்தவேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

அரசின் வருவாயை பெருக்க மணல் குவாரிகளை அதிகமாக திறக்கவேண்டும் என்று காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு ராமசாமி கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த முதலமைச்ச் பொதுநல வழக்கு காரணமாக மனல் குவாரிகள் திறப்பது தடை செய்யபட்டிருந்ததாகவும் இப்போது அரகக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துவிட்டதால் அரசே மணல் குவாரிகளை திறந்து விற்பனையும் செய்யும் என்றும் கூறினார் தவறுகள் நடக்காமல் இருக்க கடுமையான விதிகள் விதிக்கப்பட்டுள்ளதால் மணல் தேவைப்படுவோர் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பங்களை பதிவு செய்து மணலை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் தளியார் குவாரிகள் நேரடியாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மணலையும் பரிசோதளைக்குப் பிறகு அரசே விற்பனைக்கு கொண்டுவரும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் தலைவர்களின் சிலைகளை சேதப்படுத்தபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் தமிழகத்தில் பெரியர் சிலை சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக பேரவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொண்டு வந்த சிறப்பு கவன ாள்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் புதுக்கோட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் பெரியார் சிலை சேதப்பட்டுத்தப்பட்ட சம்பவங்களை கண்டிப்பதாக தெரிவித்தார் இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்

வேலூரில் பெரியார் சிலையை சேதப்படுத்திய பாரதிய ஜனதா கட்சியின் நகர செயலாளர் உள்ளிட்ட இருவர் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தமிழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இத்தொடர்பாக சுட்டப்பேரவையில் இன்று எதிர்கட்சித் தலைவர் திரு மு க் ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமச்சர் நாடாளுமன்றத்தின் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து தமிழகத்தின் கோரிக்கைக்காக முடக்கப்பட்டுள்ளதாக கூறினார் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் படி ஆறு வாரக் காலத்திற்குள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உறுப்பினர்கள் வலியுறத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆந்திரா பிரச்சினையில் தெலுங்கு தேசம் கட்சியின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்திற்காக அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் என்றும் அவர் கெரிவித்தார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக தமிழக உறுப்பினர்கள் குரல் ஷொடுத்து வரும் போது அவர்கள் யாரும் ஆதரவு அளிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் கூறினார் நமது பிரச்சிளைக்காக நாடாளுமன்றம் முடங்கும் அளவுக்கு அழுத்தம் கொடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

பேரவையில் இன்று இதனை குறிப்பிட்ட அவர் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய இந்த வீட்டுவசதி திட்டம் விரைவில் நிறைவேற்றித்தரப்படும் என்றும் கூறினார் சென்னையில் டாக்டர் சந்தோஷ்நகர் ஒசான் குளம் எம்எஸ் நகர் பிகே காலனி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரிய குடியிருப்புகளின் தற்போதைய நிலை குறித்து தொழில்நுட்ப வல்லுநர் குழுவினர் ஆய்வு செய்து வருவதாகவும் அந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் மறுகட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் துறைமுகம் பகுதியில் சாலையோரங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் திரு பன்னீர்செல்வம் கூறினார் அம்மா தாய்சேய் நல ஊட்டக்கத்து பெட்டகம் என்ற முன்னோடி திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று இதளை அறிவித்த அவர் கர்ப்பிணி பெண்களுக்கு சத்தமாவு இரும்புச்சத்து திரவம் பேரிச்சைப்பழம் புரதச்சத்து பிஸ்கெட் ஆவின் நெய் ஆல்பெண்ட்சோல் மாத்திரை பருத்தி துண்டு ஆகியவை இந்த பெட்டகத்தில் இருக்கும் என்றார் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை கூடியதும் அஇஅதிமுக தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி ஆகிய கட்சிகளின் உறுப்பினா்கள் அவையின் மையப் பகுதிக்கு சென்று முழக்கமிட்டனர் உச்சநீதிமன்றம் விதித்துள்ள காலக்கெடுவுக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக உறுப்பினர்களும் தெலுங்கானாவில் வேலைவாய்ப்பிற்கான இடஒதுக்கீட்டினை அதிகரிக்கவேண்டும் என்று தெலுங்கானா ராஷ்ட்ரீய சமிதி உறுப்பினா்களும் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் மக்களவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னா் நாள்முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன மாநிலங்களவையிலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் அஇஅதிமுக திமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் இதன்காரணமாக அவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவா் திரு வெங்கய்யா நாயுடு அறிவித்தார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு உறுதி அளித்தால் தங்களது போராட்டத்தை கைவிட தயாராக இருப்பதாக அஇஅதிமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் திரு தம்பிதுரை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திர பிரச்சினைக்காக அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததற்கும் தமிழக காவிரி பிரச்சினைக்கும் எவ்வித சம்மந்தமும் இல்லை என்றார் எனவே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்குவதாக திரு தம்பிதுரை கூறினார் மாநிலங்களின் நிதி தன்னாட்சிக்கு எதிராக மத்திய நிதி ஆணையம் வகுத்துள்ள ஆய்வு வரம்புகளை திருத்தவேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

முன்றாம் பாலினர்கள் இருவருக்கு அரசு மருத்துவமனையில் பணியாற்றுவதற்கான நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமை செயலகத்தில் வழங்கினார் சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் லேப் டெக்னிஸியனாக ஒருவரும் பிஸியோதெரபிஸ்டாக மற்றொருவரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் குரங்கணி காப்புக்காடு தீ விபத்து குறித்து விசாரணை நடத்துவதற்காக மாநில பேரிடர் மேலாண்மை முதன்மை செயலர் திரு அதுல்ய மிஸ்ரா தேனி சென்றுள்ளார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் நாளை சம்பவம் நடத்த பகுதிக்கு சென்று விசாரணை நடத்த உள்ளார் இரண்டு ஜி அலைக்கற்றை ஒதுக்கீட்டு வழக்கில் திமுகவை சேர்ந்த முன்னாள் தொலைத்தொடர்புத் துறை அமைச்சர் திரு ஆ ராசா மாநிஷங்களவை உறுப்பினர் திருமதி களிமொழி உள்ளிட்டோரை விடுவித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து அமலாக்கப் பிரிவு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது பதில் அளிக்குமாறு விடுவிக்கப்பட்ட அளைவருக்கும் நோட்டீஸ் அனுப்ப தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை எதிர்த்து சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி திரு எஸ் பி கார்க் அதன் மீதும் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நோட்டஸ் அனுப்புமாறு உத்தரவிட்டார் இவ்விரு மனுக்கள் மீது தீர்ப்பு வரும் வரை அமலாக்க இயக்குநரகம் இரண்டு ஜி அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகோன பண பரிவர்த்தனை தொடர்பாக முடக்கியுள்ள சொத்துக்ளை பொருத்தமட்டில் தற்போது உள்ள நிலையே தொடரும் என்றும் நீதிபதி அறிவித்தார் ஆதார் திட்டத்தில் பொது மக்களிடம் இருந்து பெறும் தகவல்கள் பாதுகாக்கப்படுவது குறித்து நீதிபதிகள் முன்பு தனிநபர் அடையாள அட்டை ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரிகள் கணினி வசதியுடன் செயல் விளக்கத்திற்கு அனுமதி அளிக்குமாறு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளது அரசு தலைமை வழக்கறிஞர் திரு வேணுகோபால் தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ராவிடம் இதனை தெரிவித்தார் மற்ற நான்கு நீதிபதிகளுடன் கலந்தாலோசித்தபின் செயல் விளக்கத்திற்கான தேதி அறிவிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி கூறினார் மாவட்ட செய்கிகள் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் மற்றும் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோயிலிலும் பங்குனி உத்தர பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழுப்புரம் மாவட்டத்தில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் நேரில் சென்னு மாவட்ட வருவாய் அலுவலர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற மதுபாளம் மற்றும் கள்ளச்சாராய தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது